தொகையுடன் பொங்கல் தொகுப்பு பொருட்கள் வழங்கும் பணி இன்று தொடங்கியது

தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை சிறப்பு பேருந்துகளுக்கான முன்பதிவை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் இன்று தொடங்கிவைத்தார்

விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உறுதி அளித்துள்ளார்

தொடர்ந்து தமிழக சுட்டப்பேரவையிலும் அதற்கான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

வகையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் பரிசுத் தொகையுடன் பொங்கல் தொகுப்பு பொருட்கள் வழங்கும் பணி இன்று தொடங்கியது குடும்ப அட்டைதாரர்களுக்கு பச்சரிசி சர்க்கரை தவா ஒரு கிலோ கரும்பு

தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை சிறப்பு பேருந்துகளுக்கான முன்பதிவை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் இன்று சென்னை கோயம்பேட்டில் தொடங்கிவைத்தார்

சிதம்பாம் செல்லக்கூடிய பேருந்துகள் கே கே நகர் பேருந்து நிலையக்கிலிருந்து இயக்கப்படும் கும்பகோணம் தன்சாவர் செல்லக்கூடிய பேருந்தகள் தாம்பாம் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் திண்டிவனம் மார்க்கமாக திரவண்ணாமலை புதச்சேரி கடலூர் சிதம்பாம் நெய்வேலி காட்டுமன்னார் கோவில் வரை செல்லக்கூடிய பேருந்தகள் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படுகின்றன இதேபோல் புந்தமல்லி பேருந்து நிலையத்திலிருந்து வேலூர் ஆரனி ஆற்காடு கிருப்பத்தார் ஒசூர் வரை செல்லக்கூடிய பேருந்தகள் பூத்தமல்வி பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் கோபம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து மற்ற ஊர்களுக்கு இயக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை சோதனைச்சாவடியில் சிறப்பு உதவி ஆய்வாளர் வில்சன் கொல்லப்பட்ட சுப்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகளை விரைவில் கண்டுபிடித்து கடுமையான தண்டனை பெற்றத்தர உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உறுதி அளித்துள்ளார்

கத்தியால் குத்தியதாககுறிப்பிட்டார் தகவல் அறிந்த காவல்துறையினர் சும்பவ இடத்திற்கு விரைந்து அவரை மீட்டு குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் உயிரிழந்ததாக கூறினார் இந்த சம்பவம் குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் மறைந்த வில்சனின் குடுப்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்கப்படுவதுடன் குடுப்பத்தில் ஒருவருக்கு தகுதிக்கு ஏற்றார்போன்ற அரசுப்பணி கருணை அடிப்படையில் வழங்கப்படும் என்றார் தென்காசி திருவள்ளுர் ஆகிய மாவட்டங்களில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்

இளைஞர்களின் துணிச்சலை முதலமைச்சர் பாராட்டினார் இதனிடையே இன்று பிற்பகல் சிறப்பு உதவி ஆய்வாளர் வில்சனின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது

இதற்கான அறிக்கையை நிதியமைச்சர் திரு ஒபள்ளீர்செல்வம் இன்று தாக்கல் செய்து பேசினார்

குடியுரிமை திருத்தச்சட்டம் விவகாரம் தொடர்பாக திமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து இன்று வெளிநடப்பு செய்தனர் பேரவையில் கேள்விநேரம் முடிந்ததும் எதிர்க்கட்சி துணைத்தலைவர் திரு துரைமுருகள் திமுக சார்பில் ஏற்களவே இந்த சட்டத்திற்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று விடுத்த கோரிக்கையை ஏற்று விவாதம் நடத்த வேண்டும் என்றார் இதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் திரு தனபால் இக்கோரிக்கை தமது பரிசீலனையில் உள்ளதாக கூறினார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் தலைமைச் செயலக வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு துரைமுருகன் பின்னர் இக்கூட்டத்தொடரின் இறுதி நாளாள இன்று கூட திமுக வின் கோரிக்கை தமது பரிசீலனையில் இருப்பதாக பேரவைத் தலைவர் கூறியிருப்பது சுட்டத்திற்கு எதிரான தீர்மானத்தை நிறைவேற்ற ஆளும் அஇஅதிமுக அரசுக்கு விருப்பம் இல்லை என்பதையே எடுத்துக்காட்டுவதாக குறிப்பிட்டார் மத்தியில் ஆளும் பிஜேபி கூட்டணியில் இடம்பெற்றிருந்த போதிலும் பீகார் ஒடிஷா ஆந்திரா மாநிலங்களின் முதலமைச்சர்கள் தங்களது மாநிலங்களில் இந்த சட்டத்தை செயல்படுத்த போவதில்லை என்று கூறியிருப்பதை சுட்டிக்காட்டி தீர்மானம் நிறைவேற்ற தமிழக அரசு ஏன் தயங்குகிறது என்று கேள்வி எழுப்பினார் ஆங்கிலோ இந்தியன் நியமன உறுப்பினர் முறை நாடாளுமன்றத்தில் ரத்து செய்யப்பட்டதைத் தொடர்ந்து தமிழக சுட்டப்பேரவையிலும் அகற்கு ஒப்புதல் அளிக்கும் வகையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அவை முன்னவர் திரு ஓபன்னீர்செல்வம் இதற்கான தீர்மானத்தை முன்மொழிந்தார் தகவல் தொழில்நுட்பத்துறையில் இந்தியா சந்தித்துவரும் முன்னேற்றத்தில் ஒவ்வொரு இந்தியனும் பங்கு கொள்ளும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னையிலிருந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு கடல் வழியாக கண்ணாடி இழை கற்றைகளை பதிப்பதற்கான பணிகளை தொடங்கிவைத்து அவர் பேசினார் கொச்சியிலிருந்து வட்சத்தீவுக்கு கண்ணாடி இழை கற்றைகளை கடலுக்கு அடியில் பதித்து தொலைத்தொடர்பு சேவை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் வங்கி சேவைகளை அஞ்சலகங்கள் மூலமாக பாமர மக்களின் இல்வங்களுக்கு நேரில் கொண்டு சேர்க்கும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றார்

இந்நிகழ்ச்சியில் அந்தமான தீவுகளின் துணை நிலை ஆளுநர் அட்மிரல் ஜோஷி பங்கேற்றார் மாவட்ட பஞ்சாயத்து பஞ்சாயத்து யூனியன் தலைவர் மற்றும் துணைத்தலைவர் பதவிகளுக்கான மறைமுக தேர்தல் முழுமையான வீடியோ பதிவு செய்யப்படும் என்று மாநில தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இந்த மறைமுக தேர்தலில் முறைகேடுகள் நடக்க வாய்ப்புள்ளதால் இதனை முழுமையாக வீடியோ பதிவு செய்யுமாறு திமுக தரப்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சத்தியநாராயணன் மற்றும் ஹேமலதா அமர்வு முன்பு தேர்தல் நடைமுறைகள் முழுவதும் ஆடியோ இல்லாமல் வீடியோ பதிவு மட்டும் செய்யப்படும் என்று தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது இதனை பதிவு செய்தகொண்ட நீதிபதிகள் வழக்கை பொதுநல வழக்காக கருத முடியாது என்று கூறி சம்பந்தப்பட்ட நீதிபதி முன் விசாரணைக்கு பட்டியலிட உத்தரவிட்டனர்

சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் மருத்துவக்கல்வி இயக்குனரகம் பதிலளிக்குமாறு உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தது மாவட்டச் செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மதுவினால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது

அரியலூரில் எய்ட்ஸ் விழிப்புணா்வு குறித்த கையெழுத்து இயக்கத்தை மாவட்ட ஆட்சியா் இன்று தொடங்கி வைத்தார் சிறுதானிய பயன்பாடுகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் குழந்தைவேல் கேட்டுக்கொண்டுள்ளார் வேலூர் மாவட்டத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஒட்டம் இன்று நடைபெற்றது நெல்லை மாவட்டம் செப்பறை அழகிய கூத்தர் திருக்கோயிலில் தேரோட்டம் வெகு விமரிசையாக இன்று நடைபெற்றது கன்னியாகுமி மாவட்டம் கசீந்திரம் தானுமாலய கவாமி திருக்கோவிலில் மாா்கழி மாத தேர்திருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து சாய்னா நேவால் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர்

ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய கற்று ஆட்டங்களில் பிரனாய் சமீர் வர்மா ஆகியோர் தோல்வியடைந்தனர் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டகள் அஸ்ஸாம் மாநிலம் குவஹாத்தியில் நாளை தொடங்குகின்றன ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் பெங்களுரு அணி இன்று ஜம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது